தேர்தலை நேர்மையாகவும் நியாயமாகவும் நடத்துவதற்கும் ஏதுவாக அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார்

மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஐதராபாத் அணியை எதிர்கொள்கிறது

சாகித் மைனேனி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது

வேலூர் மக்களவை தொகுதியில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதை அடுத்து தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதற்கிடையே வேலூரில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து புதிய நீதிக் கட்சியின் தலைவரும் அஇஅதிமுக கூட்டணியின் வேட்பாளருமான திரு ஏ சி சண்முகம் மற்றும் சுயேட்சை வேட்பாளர் தாக்கல் செய்த மலுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது இம்மனுவினை அவசர வழக்காக விசாரித்த நீதிபதிகள் திரு மணிக்குமார் திரு சுப்ரமணிய பிரசாத் ஆகியோர் கொண்ட அமர்வு இன்று இதற்னன உத்தரவினை பிறப்பித்தது இந்த தொகுதியில் தேர்தலை ரத்து செய்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு செல்லும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது

மக்களவை தேர்தலில் பண பலம் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் நாடு முழுவதும் தொடர்ந்து தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன

தீரன் சின்னமலையின் பிறந்ததினம் அரசு விழாவாக இன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள அன்னாரது திருவுருவச் சிலைக்கு அருகே வைக்கப்பட்டிருந்த படத்திற்கு அரசு அதிகாரிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் விளையாட்டுச் செய்திகள் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஐதராபாத் அணியை எதிர்கொள்கிறது ஐதராபாத்தில் நடைபெற உள்ள இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது

ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட வீரர்களுக்கு காயமு் ஏற்படும் பட்சத்தில் அவர்களுக்கு மாற்றாக இவர்கள் இடம்பெறுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்னேஷ் குன்னேஸ்வரன் சாகேத் மைனேனி இணை காலிறுதிக்கு முன்னேறியது